எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி நாளை அகில இந்திய வானொலியின் மன் கீ பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களைமக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் நில அளவை மற்றும் வரைப்பட தயாரிப்பு பணிகளை நவீன தொழில் நுட்பங்கள் மூலம் மேற்கொள்ளும் வகையிலான ஸ்வாமித்வா திட்டத்தை நாடு முழுவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கான நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பேசுகையில் அவர் இன்று இவ்வாறு கூறினார் தற்போது உலகின் மிகப்பெரிய கொரோனா இயக்கம் இந்தியாவில் அமலாகி வரும் நிலையில் தடுப்பூசி கொரோனாவிற்கு எதிரான போர் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு அதிக வலுவுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார்

கொரோனாவிற்கு எதிரான போரில் பஞ்சாயத்து அமைப்புகளின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அரசின் அனைத்து கொள்கைகள் மற்றும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

சுத்தம் சுகாதாரம் கல்வி நிலத்தடி நீர் மற்றும் விவசயாத்தை மேம்படுத்த பஞ்சாயத்து அமைப்புகள் உள்ளுர் அளவிலான இயக்கங்களை தொடக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திர மோடி தொடக்கி வைத்த ஸ்வாமித்வா திட்டம் முதலாம் ஆண்டில் மகாராஷ்ட்ரா கர்நாடகா உத்தரபிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னோடித் திட்டமாக அமல்படுத்தப்பட்டு தற்போது நாடு முழுவதற்கும் நீட்டிக்கப் பட்டுள்ளது

நாட்டில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் நிலவரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆக்சிஜன் பயன்பாட்டு கருவிகளுக்கு சுங்கத் துறை அனுமதி உடனுக்குடன் வழங்குவதை உறுதிப்படுத்த இணைச் செயலர் நிலையிலான அதிகாரி ஒருவர் ஒருங்கிணைப்பு அதிகாரிகயாக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று பிரதமர் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் நிதி சுகாதாரம் மற்றும் தொழில் வர்த்தக அமைச்சரும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளுக்கான அரசுச் செயலர்களும் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அகில இந்திய வானொலியின் மன் கீ பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளி நாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவங்கள் அகில இந்திய வானொலியில் இடம்பெறும்

குடியரசுத் தலைவர் மாளிகையின் அசோக புதுடெல்லி மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி திரு நுதலபதி வெங்கட்ரமணா பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

சரக்கு வாகனங்களுக்கும் ஆட்டோ பேருந்து போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களுக்கும் மருந்து விற்பனை உணவுகளை வீடுகளுக்கே எடுத்துச் சென்று வழங்கும் சேவை போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்திநகர் அருகே கோலவாடா கிராமத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலை ஒன்றை தொடக்கி வைத்தார்

குஜராத் மாநிலம் உபரி ஆக்சிஜனை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கி முன் உதாரண முறையில் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அழுத்த முறை உறிஞ்சுதல் தொழில்நுட்பம் மூலம் காற்றில் உள்ள பிராணவாயுவை பிரித்தெடுக்கும் இந்த ஆலை கோலவாடா ஆயுர்வேத மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன